அனைவரும் எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம்

பொதுவாக ஜுன் மாதத்தில் வழங்கப்படும் இந்த நிதி மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரை அடிப்படையில் இவ்வாண்டு முன் கூட்டியே விடுவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட நிதியின் பயன்பாடு பற்றிய சான்றிதழுக்கு காத்திராமல் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மத்திய அரசு மற்றும் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி கொரோனா பாதுகாப்பு தொடர்பாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப் பட்டுள்ளதாக வாக்கு என்னும் பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு அதிகாரி திரு சுதாகர் தெரிவித்துள்ளார்

ஒவ்வொரு மையத்திலும் தனித்தனியே சுகாதார ஒருங்கிணைப்பு அதிகாரி நியமிக்கப் பட்டுள்ளதாகவும் அவசர தேவைக்காக ஒரு ஆம்புலன்ஸ் நிறுத்தப் பட்டிருக்கும் என்றும் அவர் கூறினார்

வோட்டர் ஹெல்ப் லைன் மொபைல் செயலி மூலமாகவும் இத்தகவலை பெறலாம்

அருண் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் எந்தடுரு பிராந்தியத்திலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏதும் இல்லை என்றும் சுகாதார துறையின் செய்திக் குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது

சுகாதாரத் துறை இயக்குநர் தேசிய ஊரக சுகாதாரத் திட்டத்தின் இயக்குநர் மற்றும் கொரோனா குறித்த மாநில ஒருங்கிணைப்பு அதிகாரி ஆகியோர் இக்குழுவில் உறுப்பினர்களாக இடம் பெற்றுள்ளனர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் ஏற்கனவே உள்ள ரெம்டெசிவிர் ஊசிகளை முறையாக பயன்படுத்தியதற்கான சான்றிதழ்களுடன் புதிய கோரிக்கை படிவங்களை சமர்பித்து கூடுதல் ஊசி மருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்றும் நோயாளிகளை கவனித்து கொள்வோரிடம் ரெம்டெசிவிர் மருந்து வாங்கி வரும்படி சொல்லக் கூடாது என்றும் சுகாதாரத் துறை உத்தரவிட்டுள்ளது இதில் உரிய நடைமுறைகளை பின்பற்றாவதர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் மருத்துவ தணிக்கைக் குழுவிற்கு வழங்கப்படுவதாக சுகாதாரத் துறையின் செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது